மக்களின் கோரிக்கைகள் மீது உடனுக்குடன் தீர்வு கானும் அரசாக தமிழக அரசு திகழ்கிறது என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் முதலீட்டாளர்கள் மாநாட்டின் மூலம் உருவாக்கப்பட்ட வேலை வாய்ப்புகள் குறித்த விவரங்களை தமிழக அரசு வெளியிட வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார்

தெள்ளாப்பிரிக்காவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஒரு

உலக மகளிர் குத்துச் சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மஞ்சுராணி வெள்ளிப் பதக்கம் வென்றார் இனி விரிவான செய்திகள் மக்களின் கோரிக்கைகள் மீது உடனுக்குடன் தீர்வு காணும் அரசாக தமிழக அரசு திகழ்கிறது என்று அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் நாங்குநேரி சுட்டப்பேரவைத் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார் மக்களின் கோரிக்கைகளை திமுக வால் நிறைவேற்ற இயலாது என்றும் அவர் குறிப்பிட்டார் மக்களவைத் தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகளை திமுகவால் நிறைவேற்ற முடிந்ததா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் உலக முதலீட்டாளர் மாநாடு மூவம் பெறப்பட்ட முதலீடு குறித்த விவரங்களை தமிழக அரசு வெளியிட வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார் விக்கிரவாண்டி தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார் முதலீட்டாளர் மாநாட்டின் மூலம் உருவாக்கப்பட்ட வேலைவாய்ப்பு குறித்த விவரங்களையும் தமிழக அரசு தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் அஇஅதிமுக அரசு செயல்படாத அரசாக இருக்கிறது என்றும் திரு ஸ்டாலின் குற்றம் சாட்டினார் மக்கள் நலத் திட்டங்களை செயல்படுத்துவதில் தமிழகம் முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது என்று மீன்வளத் துறை அமைச்சர் திரு ஜெயக்குமார் கூறியுள்ளார் இன்று மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

இன்று கடலூரில் அரசின் நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கி அவர் பேசினார் மகளிர் கல்வி அறிவு பெற வேண்டும் என்பதற்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களையும் அமைச்சர் பட்டயலிட்டார் தமிழகத்தின் நலனில் பிரதமர் திரு நரேந்திர மோடி அக்கறையோடு செயல்பட்டு வருவதாக பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான திரு பொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் விழுப்புரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இன்று இதன் தமிழ்மொழிக்கும் தமிழகத்திற்கும் பிரதமர் முக்கியத்துவம் அளித்து வருவதாக தெரிவித்தார் மாமல்லபுரத்தில் நடைபெற்ற சீன அதிபருடனான சந்திப்பு தமிழகத்திற்கு மேலும் நன்மைபயக்கும் என்று திரு பொன் ராதாகிருஷ்ணன் கூறினார் டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் திரு முத்தரசன் வலியுறுத்தியுள்ளார் இன்று திருநெல்வேலியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்கள் நலனில் அக்கறையின்றி அஇஅதிமுக அரசு செயல்படுவதாக குற்றம்சாட்டினார் காவிரி டெல்டா பகுதிகளில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்தக்கூடாது என்றும் திரு முத்தரசன் கோரிக்கை விடுத்தார் பிளாஸ்டிக் தடைச் சட்டத்தை தீவிரமாக செயல்படுத்த தமிழக அரசு முன்வர வேண்டும் என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு கேட்டுக் கொண்டுள்ளார் இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அன்றாட பயன்பாட்டில் உள்ள இதர பிளாஸ்டிக் பொருட்களையும் தடைசெய்ய தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் பிளாஸ்டிக் பொருட்களின் தீமைகள் குறித்து மக்களுக்கு கூடுதல் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும் திரு ராமதாசு அந்த அறிக்கையில் கோரிக்கை விடுத்துள்ளார் விவசாயிகளின் நலனுக்காக எண்ணற்ற திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார் விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்காக மகாராஷ்டிரா அரசு மேற்கொண்ட முயற்சிகளையும் அவர் பட்டியலிட்டார் நாட்டின் நலனுக்காக மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளை எதிர்க்கட்சிகள் சில முகுறைகூறுவது துரதிருஷ்டவசமானது என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண மத்திய அரசு தவறிவிட்டதாக காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் போதிய நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ளவில்லை என்று திரு ராகுல்காந்தி குறைகூறினார்

சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

நாங்குநேரி அருகே இன்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

தொடர் மழையாகவோ களமழையாகவோ உருவாகும்

அதைபோல மாநில பேரிடர் மீட்புப்படையினர் தயாராக இருக்கிறார்கள் காவல்துறை தீயணைப்புத் தறை அதை போல பஸ்ட் ரெஸ்பாண்ட் இந்த கம்யூனிட்டி பார்டிசிபேசன் என்று சொல்லக்கூடிய அந்தந்த பகுதிகளிலே வாழக்கூடிய வாலிண்டியர்ஸ்க்கு பயிற்சிக் கொடுத்து அவர்களும் இதுபோன்ற பேரிடர் காலங்களிலே மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபடுவதற்கு அவர்களை தயார்செய்கிறோம்

மூன்று போட்டிகளை கொண்ட இந்த தொடரை முதல் இரண்டு ஆட்டங்களிலும் வெற்றி பெற்று இந்தியா கைப்பற்றியுள்ளது

உலக மகளிர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மஞ்கராணி வெள்ளிப் பதக்கம் வென்றார்